நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி எச்சித்துள்ளார்

ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த நோய் தொற்றுக்காக சிகிச்சை வழங்கும் அனைத்து தனியாா் மருத்துவமனைகளும் அரசால் அங்கீகிக்கப்பட்ட கட்டண விவரத்தை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்க வேண்டுமென்றும் அவா் கூறியுள்ளார் சென்னையில் கூடுதல் கட்டணம் வசூல் கெய்த தனியாா் மருத்துவமனையின் அங்கீகாரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்

மத்திய மாநில அரசுகள் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார்

பால் விநியோகம் மற்றும் மருத்துவ சேவைகள் மட்டுமே நடைபெற்றன இதர சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் மாவட்டத்தில் முக்கிய சாலைகள் அனைத்தம் வெறிச்சோடி காணப்பட்டதாக எமது மகுரை செய்கியாளர் தெரிவிக்கிறார்

துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் மாநில அமைச்சா்கள் திரு வேலுமணி திரு ஜெயக்குமாா் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் மேலப்பாளையத்தில் தீரன் சின்னமலை வாழ்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மாநில கால்நடைத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஈரோடு மாவட்டம் ஒடாநிலையில் தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சா்கள் திரு செங்கோட்டையன் திரு கருப்பணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதிய கல்விக் கொள்கை குறித்த ஆவோசனைக் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக உயா்கல்வித்துறை அமைச்சி திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் எமது தரும்புரி செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் நாளை தாம் ஆலோசிக்க உள்ளதாகத் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இது குறித்த விவரங்கள் முதலமைச்சரிடம் எடுத்துரைக்கப்படும் என்றும் திரு அன்பழகன் கூறினார் இதற்கிடையே எந்த ஒரு மாநிலத்தின் மீதம் எந்த மொழியையும் மத்திய அரக திணிக்காது என்று கல்வி அமைச்சா் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாா் மத்திய அரசு வெளியிட்ட புதிய கல்விக்கொள்கை தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கல்வியாளர்கள் பங்கேற்ற கருத்தரங்கு இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊரடங்கு காலத்தில் இந்த கொள்கை வெளியிடப்பட்டிருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த கல்விக் கொள்கை இருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறை கூறினார் சுயனா்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன